விவாதிக்க அம்மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

முக்கிய வெளிநாட்டு கொள்கை என்று வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார்

பதக்கம் வென்றார்

பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் மக்கள் நலத் திட்ட பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது மூன்று மாநில சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்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 இதன்படி தற்போதைக்கு இந்த சிறிய விமானங்கள் மூலம் உணவு பொருட்கள் விநியோகம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக விமானப் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு கரேஷ் பிரபு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இத்திட்டத்தின் கீழ் குடும்பம் ஒன்றிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட உள்ளது என்றும் இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மற்றும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார்

ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பாக போலியாள இணையதளங்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார்

ஜம்மு கஷ்மீரில் காவல்துறை நடவடிக்கை காரணமாக தீவிரவாத இயக்கத்தில் இளைஞர்கள் சேருவது இம்மாதத்தில் பெருமளவு குறைந்துள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவா திரு எஸ் பி கவேய்டு தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் பாதுகாப்பு சூழ்நிலை மேம்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் அல்பதர் தீவிரவாத இயக்கத்தைச்சேர்ந்த நான்கு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டதன் மூலம் நான்கு பேரின் உயிரும் நான்கு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பாக நீதிமன்ற விசாரணை ஆவனங்களை ஐந்து பேர் கேட்டுக்கொண்டதையடுத்து வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

முன்னதாக அமலாக்துறை இயக்குநரகம் பதிவு செய்த இரண்டு வழக்கில் விஜய் மல்லையா ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது கேரளாவில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த மற்றும் தொலைந்து போன மதிப்பெண் சான்றிதழ் இடபெயர்ச்சி சான்றிதழ் தேர்வு சான்றிதழ் ஆகியவற்றை மாணவர்களுக்கு மின்னனு முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது

டிஜி லாக்கள் முறையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பரினாம் மஞ்சுஷா எனப்படும் டிஜிட்டல் ஆவள திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏழு முக்கிய ஏரிகளின் நீர் மட்டம் உயர்ந்துள்ளது இதன் மூலம் அடுத்த ஓராண்டிற்கு குடிநீர் விநியோகம் தடையின்றி வழங்கப்பட உள்ளது

கா்நாடகாவில் இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட இழப்புகளை முதலமைச்சர் திரு எஸ் டி குமாரசாமி தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்று ஆய்வு செய்தது

மாநிலத்தில் இழப்பு குறித்த இறுதி மதிப்பீடுகளை இரண்டு நாட்களில் தயார் செய்து மத்திய அரசின் நிவாரண நிதியை பெறுவதற்கு அனுப்புமாறு திரு குமாரசாமி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது இந்தியாவின் முக்கிய வெளிநாட்டு கொள்கை என்று வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா கவராஜ் தெரிவித்துள்ளார்

இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் திருமதி கஷ்மா சுவராஜின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது தமிழக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக சிறுபான்மையினர் பிரிவு துணைச் செயலாளருமான திரு நாகூர் மீரான் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார்

சிறுநீரகக் கோளாறு காரணமாக மதுரையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகூர் மீரான் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் திமுகவின் புதிய தலைவராக திரு மு க ஸ்டாலின் இன்று முறைப்படி தேர்வு செய்யப்படுகிறார் அக்கட்சியின் தலைவராக இருந்த மு கருணாநிதி காலமானதையடுத்து புதிய தலைவர் மற்றும் பொருளாளரை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் பொதுக் குழுக் கூட்டம் சென்னையில் இன்று கூடுகிறது தலைவர் பதவிக்கு கட்சியின் தற்போதைய செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலினும் பொருளாளர் பதவிக்கு திரு துரைமுருகன் ஆகியோர் மட்டுமே வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் எனவே இவர்கள் இருவரும் இன்றைய பொதுக் குழுவில் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வ செய்யப்பட உள்ளனர் மியான்மரில் சிறுபான்மையினா இனத்தவரான ரோஹிங்கியா மக்களை இனப்படுகொலை செய்தது தொடா்பாக அந்நாட்டு ரானுவத் தலைமை தளபதி மற்றும் ஐந்து உயர் ரானுவ அதிகாரிகள் மீது சா்வதேச விசாரணை நடத்தப் பட வேண்டும் என்று ஐ நா விசாரணை குழுவினா் கேட்டுக்கொண்டுள்ளனா்

ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியா் என்ற பெருமையை நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளார் மகளிர் நீளம் தண்டுதல் போட்டியில் நீளா வரக்கிலும் மகளிர் மூவாயிரம் மீட்டர் ஒட்டப் பந்தயத்தில் சுதா சிங்கும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர்

மற்றொரு இந்திய வீராங்கணை சாய்னா நேவால் வெண்கலப் பதக்கம் வென்றார்